என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

இந்தியா அமெரிக்காபாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்கவெளியுறவுத்துறை அமைச்சர் திருமைக் பாம்பியோ இன்று புதுதில்லிவந்தடைந்தாா்

வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருறெயசங்கர் மாநிலத்திலிருந்து குஜராத் மாநிலங்களவைக்குநடைபெறும் இடைத்தேர்தலில் வேட்பாளராகநிறுத்தப்பட்டுள்ளார்

காவிரிமேலாண்மைஆணையத்தின் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்றுவருகிறது

இனிவிரிவானசெய்திகள் நாட்டுமக்கள் அனைவருக்கும் குடியிருப்புகளைஅமைத்துத் தருவதற்குதமதுஅரசுஅனைத்துமுயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றுபிரதம் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

கோடிக்கணக்கானமக்களின் வாழக்கையைஉயர்த்துவதற்குஅரசின் திட்டங்கள் பரவலாகசெயல்படுத்தப்பட்டுவருவதாகபிரதமர் கூறியுள்ளார் திட்டங்களைமக்குகொண்டுசெல்வதில் தொழில்நுட்பபயன்பாடுஅதிகரித்துள்ளதாகவும் அரசின் முதலீடுகள் அதிகஅளவில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

நாடாளுமன்றதேர்தலுக்குப் பின்னர் அமெரிக்காவுடன் நடைபெறும் இந்தமுதல் கூட்டத்தில் இரு நாடுகளும் பாதுகாப்பு தொடா்பானஒப்பந்தங்களைமேற்கொள்வதற்கானஆலோசனையில் ஈடுபடும் இருதரப்பு ஆசியமண்டலம் மற்றும் உலகஅளவில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் வாத்தகத் துறையில் உள்ளசிக்கல்களுக்குதிவு காணும் நோக்கில் இருதரப்பு பேச்சுக்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்நாளையொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் அவசரநிலைகாலத்தின்போதபயமின்றிதைரியமாக ஐனநாயகத்தைநிலைநாட்டும் பணியைமேற்கொண்டஅனைவருக்கும் தலைவணங்குவதாககூறியுள்ளாா்

பாதுகாப்புத்துறைஅமைச்சர் ராஜ்நாத்சிங் விடுத்துள்ளசெய்தியில் இந்தியவரலாற்றில் அவசரநிலைபிரகடனம் இருள்சூழ்ந்தபகுதியாகும் என்றுகூறியுள்ளார் அரசியல் அமைப்புச் சுட்டத்தில் உள்ளஉரிமைகளைபாதுகாப்பதற்குபாடுபட்டவர்களைநாடுஎப்போதும் நினைவுகூறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

ஆரோக்கியமானமாநிலங்கள் முன்னேறும் இந்தியாஎன்றதலைப்பில் இரண்டாவதுஅறிக்கையைநித்திஆயோக் அமைப்பு இன்றுவெளியிடுகிறது நித்திஆயோக் அமைப்பின் துணைத்தலைவா் திருராஜீவ்குமார் இந்தஅறிக்கையை புதுதில்லியில் நடைபெறும் கூட்டத்தில் வெளியிடுகிறார் வங்கியின் பிரதிநிதிகள் மத்தியசுகாதாரத்துறைசெயலாளர் திருப்ரீத்திசுதன் உலக ஆகியோர் முன்னிலையில் இந்தஅறிக்கைவெளியிடப்படுகிறது உடல்நலம் தொடர்பானவிரிவானதகவல்கள் அடங்கிய இந்தஅறிக்கையில் சுகாதாரக் கொள்கை திட்டசெயல்பாடுகள் பயன்பெற்றவர்களின் விவரங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன

வெளியுறவுத்துறைஅமைச்சா் திருஜெயசங்கா் குஜாத் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்குநடைபெறும் இடைத்தேர்தலில் வேட்பாளராகநிறுத்தப்பட்டுள்ளார் அக்கட்சியின் திரு ஜுகல் தாக்கூரும் மற்றொருவேட்பாளராகநிறுத்தப்பட்டுள்ளார் மத்தியஅமைச்சர்கள் திருஅமித்ஷா மற்றும் திருமதி ஸ்மிருமி இரானிஆகியோர் மக்களவைக்குதேர்ந்தெடுக்கப்பட்டதைஅடுத்து அந்த இடங்கள் காலியாகஅறிவிக்கப்பட்டன வேட்புமனுக்களைதாக்கல் செய்வதற்கு இன்றுகடைசிநாளாகும் தேவைப்பட்டால் அடுத்தமாதம் ஐந்தாம் தேதிதேர்தல் நடைபெறும் அமைச்சர் திருஜெயசங்கர் நேற்றுபிஜேபி யில் முறைப்படி இணைந்தார் மாநிலத்திலிலுந்தமாநிலங்களவையின் இரண்டு இடங்களுக்கு இடைத்தேர்தல் கஜராத் அறிவிக்கப்பட்டதைஎதிர்த்துகாங்கிரஸ் கட்சிதாக்கல் செய்தமனுவைஉச்சநீதிமன்றம் இன்றநிராகித்தது

காவிரிமேலாண்மைஆணையக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்றுவருகிறது

அடுத்துநடைபெறும் ஆணையக் கூட்டத்தைபெங்களுருவில் நடத்தவேண்டுமென்றுதமிழகஅரசுகேட்டுக் கொண்டது காவிரியிலிருந்துதமிழகத்திற்குவிடப்படும் அளவைகண்காணிப்பதற்குபொறியாளர்கள் தண்ணீரின் நியமிக்கப்படவேண்டுமென்றும் தமிழகஅரசுவலியுறுத்தியது மேகதாதுதொடா்பானவழக்குநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தமிழகத்தின் அனுமதியின்றி இந்தவிவகாரத்தைகூட்டத்தில் எழுப்பக்கூடாதுஎன்றும் அரசுகூறியது பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய மின்னணபாஸ்போா்ட்களைதபாரிக்க அரசுதிட்ட மிட்டுள்ளதாகவெளியுறவுத்துறை அமைச்ச் திரு எஸ் ஜெயசங்கள் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாஸ்போா்ட் தினத்தைபொட்டி நடைபெற்றநிகழ்ச்சியில் பேசியஅவா் தகவல் பதிவு அம்சங்களுடன் கூடிய பாஸ்போா்ட்களைவழங்குவதற்குவிரைவில் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றாா்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அமா்நாத் யாத்திரையையொட்டிபாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

இது தொடர்பாகசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் அமா்நாத்துக்குயாத்திரைமேற்கொள்பவர்கள் பாதுகாப்பு குறித்துகவலைப்படதேவையில்லைஎன்றும் நாட்டின் பிறபகுதிகளில் உள்ளதபோலவே ஐம்முவிலும் அமைதிநிலவுவதாகக் கூறினார் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைஉறுப்பின் வில்சன் சம்பராமேரியும் முன்னாள் சட்டமன்றஉறுப்பினர் பிப்ளப் மித்ராவும் இன்றபிஜேபி யில் இணைந்தனர் புதுதில்லியில் உள்ளகட்சியின் தலைமையகத்தில் பிஜேபி மூத்ததலைவர் திருகைவாஷ் விஜய் வர்க்கியாமுன்னிலையில் அவர்கள் அக்கட்சியில் இணைந்தனர்

ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தமாநிலங்களவைஉறுப்ப்பினரும் அம்மாநிலபிஜேபிதலைவருமானதிருமதன்லால் சைனிநேற்று இரவு காலமானார்

ப்புகடந்தசிலநாட்களாகஉடல்நலக் குறைவு புதுதில்லிஎய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவந்த அவர் சிகிச்சைபாலனின்றிமரணமடைந்தார் பொதுமக்கள் அவரதுடடலக்குமரியாதைசெலுத்தும் வகையில் அவரதுடடல் இன்றுகாலைஜெய்ப்பூரில் உள்ளகட்சிஅலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிஆகியோர் அவரதுமறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்தியநேரப்படிபிற்பகல் மூன்றுமணிக்குதொடங்கும்